கலந்துகொள்வதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புறப்படுகிறார்

ஆர்பிட் நடவடிக்கை இன்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது

ரத்து செய்துள்ளது

வென்று முதலிடம் பிடித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்பா புறப்பட்டுச் செல்கிறார்

இருநாடுகளுக்கு இடையேயான ஆண்டு கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார் இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய் கோகலே பிரதமரின் பயணத்தின்போது எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் இருநாடுகளுக்கிடையே உறவை வலுப்படுத்துவது குறித்த பேச்சு முக்கிய இடம் பெறவுள்ளதாக தெரிவித்தார் பாதுகாப்பு மற்றும் அனுசக்தி உடன்பாட்டில் வர்த்தகத்தை பெருக்குவது தொடர்பான ஆலோசனையும் பிரதமரின் பயணத்தின் போது இடம்பெறும் என்றார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரை ரஷ்பா இந்தியாவுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக அவர் கூறினார் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தொடர்பான விவகாரத்தில் இரு நாடுகளும் ஒத்த கருத்துடன் இயங்குவதாக திரு கோகலே தெரிவித்தார் கிழக்கத்திய பொருளாதார கூட்டமைப்பு நாடுகளின் உச்சி மாநாட்டுக்கினடயே ஜப்பான் மலேசிய மற்றும் மங்கோலியா நாடுகளின் தலைவர்களுடன் ்பிரதமர் இருதரப்பு ஆலோசனை நடத்தவுள்ளதாக அவர் கூறினார்

இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துன்ற செயலர் திரு விஜய் கோகலே கோல் இந்தியா நிறுவனம் இந்திய எஃகு ஆணையம் ஆகியவை ஒப்பந்தங்களை ஏற்படுத்தும் என்று கூறினார் பிரதமரின் பயணத்தின் போது கரங்கம் வேளாண்மை ரயில்வே உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உடன்பாடுகள் கையெழுத்தாகவும் என்று அவர் கூறினார் ஆர்டிக் பளி பகுதிகளில் எண்ணெய் தரப்புனர்வு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாகவும் பிரதமரின் பயணத்தின் போது ஆலோசிக்க்பபடும் என்று அவர் தெரிவித்தார் ஷங்காய் மற்றும் பிரிக்ஸ் மாநாடுகளில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளவேண்டிய திட்டம் குறித்தும் ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆலோசனை நட்ததுவார் என்று அவர கூறினார் சந்திரயான் இரண்டின் லேண்டர் கருவியை நிலவுக்கு அருகாமையில் நகர்த்துவற்கான முதற்கட்ட டி ஆர்பிட் நடவடிக்கை இன்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது

அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன வசதிகளுடன் இயங்கும் அப்பாச்சி ஹெலிகாப்டர் பதான்கோட் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படையுடன் இணைக்கப்பட்டது

கிஷ்துவார் மாவட்டத்தில் உள்ள ரானுவ அலுவலகத்தில் இந்த பயணத்தை அதிகாரிகள் தொடங்கிவைத்தனர் பள்ளி மாணவர்கள் ரானுவத்தில் சேருவதற்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கான பயணத் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது தில்லீயில் உள்ள இந்திய ரானுவ அகாடமி அலுவலகத்திற்கும் இந்த மாணவர்கள் பயணம் மேற்கொள்வார்கள் என்றும் வரலாற்றில் முக்கிய இடங்களுக்கு அவர்கள் சுற்றுவா செல்வார்கள் என்றும் ரானுவ அதிகாரிகள் கூறினர்

காஷ்மீர் பள்ளத்தாக்கில் காவல் நிலையங்கள் உள்ள பகுதிகளில் பகல் நேரத்தல் கட்டுப்பாடுகள் முழுமையாக விலக்கிக்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீநகரில் இருந்து மாநிலத்தின் பல்வேறு இடங்களுக்கு பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குகின்றன இது குறித்து நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில அரசின் செய்தி தொடர்பாளர் திரு ரோகித் கன்சால் ஜம்மு மற்றும் லடாக் பகுதிகளில் தொலைபேசி சேவை சீரமைப்பட்டுள்ளதாக கூறினார்

ஜம்மு மாநிலத்திற்கான பிரதமரின் வளர்ச்சி திட்டப்பணிகள் குறித்து அம்மாநில ஆளுநருக்கான ஆலோசகர்கள் இன்று ஆய்வு நடத்தினர்

இந்த திருவிழாவின்போது புதியதாக அறுவடை செய்யப்பட்ட நபான்ஹா எனப்படும் புதிய பயிர்களை சமளேஸ்வரி தெய்வத்துக்கு மக்கள் சமர்பிப்பார்கள் விவசாயிகளுக்கு தேவைப்படும் மழை கிடைக்கவும் பயிர் சாகுபடி அதிகரிக்கவும் வேண்டி இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது சத்தீஷ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சர் மகன் அஜித்ஜோகியை காவல் துறையினர் இன்று கைது செய்தனர்

வெஸ்ட் இண்டிஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ளது